நரேந்திரமோடி இன்று மாநிலங்களவையில் தெரிவித்தார் தொழில் மற்றும் வர்த்தகத்தை பாதுகாக்க மத்திய அரசு உள்நாட்டு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் அமெரிக்க வெளியுறவுத்துறை புதுதில்வி வந்துள்ள அமைச்சர் திரு மைக் பாம்பியோ இன்று பிரதமர் திரு மோடியை சந்தித்து பேசினார் சென்னை மாநகரில் குடிநீர் தேவைக்காக கண்ணன் கோட்டையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நீர்த்தேக்க கட்டுமானப் பணிகள் இரண்டு மாதத்தில் முடிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் நியூசிலாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது

மாநிலங்களவையில் இன்று குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய பிரதமர் கடந்த மக்களவைத் தேர்தலில் நிலையான வலுவான ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்து மக்கள் தங்களது வாக்குகளை செலுத்தியிருப்பதாக குறிப்பிட்டார் மீன்டும் ஒருமுறை தாம் பிரதமராக வாய்ப்பளித்ததற்காக நாட்டு மக்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார்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 காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஆனந்த் சர்மா பேசுகையில் குடியரசுத் தலைவரின் உரையில் மத்திய தெரிவித்துள்ள வாக்குறுதிகளை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பது குறித்து தெரிவிக்கப்படவில்லை என்றும் நாட்டின் உண்மை நிலையை எடுத்துரைக்கவில்லை என்றும் கூறினார்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 முத்ரா உஜ்வாலா போன்ற திட்டங்கள் மூலம் ஏராளமான மக்கள் பயன்பெற்றிருப்பதாகவும் அவர் கூறினார் மக்களவையில் இன்று அமைச்சர்கள் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டனர் உள்நாட்டு தொழில் மற்றும் வர்த்தகத்தை பாதுகாக்க தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு எப்போதுமே முக்கியத்துவம் அளித்து வருவதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார் பி எஸ் என் எல் மற்றும் எம் டி என் எல் ஆகிய அரசின் தொலைத் தொடர்பு நிறுவனங்களை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாகவும் இலாபகரமாகவும் போட்டிகளை சமாளிக்கும் வகையிலும் இந்த நிறுவனங்கள் செயல்பட அனைத்து ஊக்குவிப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் தொலைத் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் மக்களவையில் தெரிவித்தார்

இன்று பிரகமர் திரு நரேந்திரமோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேச்சு நடத்தினார்

வரும் மழைக்காலங்களில் கிடைக்கின்ற தண்ணீரை சேமிக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் ஆறுகளை இணைக்கும் திட்டத்தின்கீழ் நடைபெற்று வரும் பணிகளை விரைவாக முடிக்கப்படும் என்றும் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றித்தர மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தாம் வலியுறுத்தி உள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் மேலாண்மைக்கு பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் கண்காணிப்பாளர்கள் ஒத்துழைப்புடன் நீர் பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு தண்ணீரை மக்களுக்கு சீராக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் பொதுமக்களும் இதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜோலார்பேட்டையில் இருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டு வரும் பணிகள் இன்னும் இரண்டு மூன்று வாரங்களில் முடிவடையும் என்றார் செயற்கை மழை திட்டம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின்கீழ் இந்த ஆண்டு தமிழகத்திற்கு இரண்டு லட்சம் வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் பின்னர் நெல்லை துத்துக்குடி கன்னியாகுமி விருதுநகள் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களின் குடிநீா பிரச்சினை தீாக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அமைச்சா் திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் மாவட்ட ஆட்சியர்கள் அதிகாரிகள் கலந்து கொண்ட ஆய்வுக்கூட்டம் இன்று நெல்லையில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு எஸ் பி வேலுமணி இந்த குடிநீர் திட்டப் பணிகள் குறித்து விவரித்தார்

தமிழகத்தில் ஐ பி எஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்

இதன்படி சென்னை சைபர் குற்றங்கள் பிரிவு குற்றப்பதிவப் பிரிவு உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு புதிய நியமனங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன

சென்னை அரசு பொது மருத்துவமனையில் அவசர சிகிச்சை செயல் மாதிரி ஆய்வகம் மற்றும் கலந்தாய்வு அரங்கத்தினை தொடங்கி வைத்து பேசிய அவர் சென்னை அரசு பொது மருத்துவமனையில் விபத்து இறப்பு சதவீதம் எட்டு புள்ளி மூன்று சதவீதத்தில் இருந்து இரண்டு புள்ளி ஏழு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் விபத்தில் காயம் அடைந்தவர்களுக்கு முதலுதவி அளிப்பது குறித்த விழிப்புணர்வு குறும்படத்தையும் அமைச்சர் வெளியிட்டார்

பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற நியூசிவாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது மான்செஸ்டரில் நாளை நடைபெறும் போட்டியில் இந்தியா வெஸ்ட் இண்டலை எதிர்கொள்கிறது